ஏழு உறுப்பினர் கொண்ட அமைச்சர் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது

ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை மாநில அரசுகளின் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்களுக்கு விரிவுபடுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

பொங்கல் பண்டிகையின் இரண்டாவது நாளான இன்று மாட்டுப் பொங்கல் தமிழகத்தில் உற்சாகமாகக் கொண்டாடப்படுகிறது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது

ஐரோப்பிய யுனியனிலிருந்து வெளியேறும் மசோதா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது பிரதம் தெரசா மே யின் அரசு மீது எதிர்க்கட்சிகள் இன்று நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது

போப்பண்ணா மற்றும் திவிஜ் சரண் ஆகியோர் தோல்வியடைந்தனா் இனி விரிவான செய்திகள் ரியல் எஸ்டேட் துறையை சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பிற்குள் கொண்டு வருவது தொடர்பாக முடிவு செய்ய ஏழு உறுப்பினர்கள் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது குஜராத் துணை முதலமைச்சர் திரு நிதின் படேல் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் மகாராஷ்டிரா கா்நாடகா கேரளா பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் நிதி அமைச்சா்களும் கோவாவின் ஊரக வளா்ச்சித் துறை அமைச்சரும் இந்தக் குழுவில் உறுப்பினா்களாக இடம் பெற்றுள்ளனர் இந்த குழு குடியிருப்புகள் அமைப்பது குறித்த திட்டத்தை பரிந்துரை செய்யும் என்றும் வரி விகிதம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் என்றும் எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை மாநில அரசுகளின் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்களுக்கு விரிவுபடுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

மதமாற்றம் தொடா்பாக சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் திறந்த மனதுடன் தேசிய அளவில் விவாதிக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அமைதிக்கான திருவிழா என்ற நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் உலகில் பெரும்பான்மை சமுதாயத்தினர் ஆட்சி செய்யும் பல்வேறு நாடுகளில் மதமாற்றத்திற்கு எதிரான சட்டங்களை சிறுபான்மையினர் வரவேற்பதாக தெரிவித்தார் ஆனால் இந்தியாவில் இதபோன்ற சட்டங்களுக்கான கோரிக்கைகளை பெரும்பான்மையினர் மட்டுமே விடுத்து வருவதாக அவர் கூறினார் அமைதிக்கான திருவிழாவைக் கொண்டாட இந்தியாவைவிட உலகில் சிறந்த இடம் வேறு ஏதும் இல்லை என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டாா் பணப்பழக்கத்தை அதிகிப்பதற்கு அரசின் பத்திரங்களை பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கொள்முதல் செய்ய ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது இதன்மூலம் திறந்தவெளி சந்தையில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் என்று எதிபார்க்கப்படுவதாக அந்த வங்கி கூறியுள்ளது

ஏலம் எடுப்பவர்களுக்கு அடுத்த நாள் பணம் செலுத்தப்படும் என்று ரிசா்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு கூறுகிறது

அமெிக்க பல்கலைக்கழகம் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கிய தலைமைத்துவ விருது குறித்து அப்பல்கலைக் கழகத்தின் அதிகாரி திரு பிலிப் கோட்லர் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கு பிரதமர் ஒய்வறியாமல் உழைப்பதாகவும் அவரது தலைமைத்துவ பண்புகள் சிறப்புமிக்கது என்றும் திரு கோட்லர் தெரிவித்துள்ளார் பொருளாதாரம் சமூக மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி எடுத்த நடவடிக்கைகள் மிகுந்த பலனளித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் வலுவான நாடு உருவாவதற்கு ஏற்ற கொள்கைகள் வகுக்கப்படுவதாகவும் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் அரசின் மூலம் வடிவமைக்கப்படுவதாகவும் அவா் பாராட்டு தெரிவித்துள்ளாா் கர்நாடக மாநிலத்தில் சுயேட்சை உறுப்பினர்கள் இருவர் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள் கூட்டனி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டதால் தமது அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் இதனிடையே மும்பையில் முகாமிட்டுள்ள கா்நாடக காங்கிரஸ் சுட்டப்பேரவை உறுப்பினா்கள் எத்தனை போ் என்பது குறித்த தகவல் தெளிவாக தெரியவில்லை என்று அம்மாநில துணை முதலமைச்சா் திரு டி ஜி பரமேஸ்வர் கூறியுள்ளார் கா்நாடக மாநில கூட்டணி அரசை கவிழ்ப்பதற்கு பிஜேபி கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளா் திரு கே சி வேனுகோபால் குற்றம்சாட்டியுள்ளாா்

இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கவிஞராக மட்டுமல்லாமல் வாழ்க்கை நெறிகளையும் போதித்தவர் என்று கூறியுள்ளார் அவரது சிந்தனைகள் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கள்ளியாகுமரி கடலில் அமைக்கப்பட்டு ஐயன் திருவள்ளுவரின் உருவச்சிலைக்கு தலைவர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளாள இன்று உழவர்களுக்கு உறுதுணையாக திகழும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கல் இன்று தமிழகத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது அதிகாலையில் மக்கள் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வா்ணம்பூசி மாலை அணிவித்து அலங்கரித்து மண்பானையில் பொங்கலிட்டு படையல் செய்து வழிபட்டனா் பொங்கல் பண்டிகையையொட்டி நடத்தப்படும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுப் போட்ட மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது

இது தவிர மாநிலத்தின் இதர பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு மற்றும் ரேக்ளாஸ் போட்டிகளும் இன்று நடைபெறுகின்றன அகில இந்திய வானொலியின் செய்திகளை தனியார் பண்பலையில் ஒலிபரப்புவது வரலாற்றுப் பூர்வமான சாதனையாகும் என்று பிரஸார் பாரதியின் தலைமை செயல் இயக்குநர் திரு சசிசேகர் வேம்பட்டி கூறியிருக்கிறார் டி நியூஸ் தொலைக்காட்சி சேனலின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அகில இந்திய வானொலியின் செய்திகள் தரமானதாகவும் மற்ற ஊடகங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டா்

அகில இந்திய வானொலியின் செய்திகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் இந்த நடவடிக்கையால் போலியான செய்திகளும் பரபரப்பு செய்திகளும் குறையும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார்

நம்பத்தகுந்த செய்திகளை தரமுடன் வழங்குவதற்கு அகில இந்திய வானொலியின் செய்திகள் முன்னோடியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார் பஞ்சாப் மாநிலத்தின் ஜெய்த்தோ சட்டப்பேரவைத் தொகுதி உறுப்பினர் மாஸ்டர் பல்தேவ் சிங் தமது பதவியை ராஜிநாமா செய்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாள் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம் அனுப்பியுள்ளாா் ஆம் ஆத்மி கட்சி அடிப்படை கொள்கைளுக்கு எதிராக செயல்படுவதாக அவா் அந்த கடிதத்தில் குற்றம்சாட்டியுள்ளார் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறுவதற்கான பிரக்சிட் ஒப்பந்த மசோதா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது பிரதம் திருமதி தெரசா மே முன்மொழிந்த இந்த ஒப்பந்தம் தொடர்பான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தின் கீழ் அவையில் நேற்று நடைபெற்றது

ஐரோப்பிய யூளியலிருந்து வெளியேறும் பிரதமர் திருமதி தெரசா மே வின் முடிவிற்கு இது பின்னடைவாக கருதப்படுகிறது இந்த தோல்வியை அடுத்து எதிர்க் கட்சியான தொழிலாளர் கட்சியின் தலைவர் திரு ஜெரிமி கா்பின் திருமதி தெரசா மே அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார் இது தொடர்பாக விவாதம் இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியன் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் லியாண்டர் பெயஸ் ரேயஸ் வரேலா இணை தோல்வியடைந்தது இந்தியாவின் ரோகன் போப்பண்ணா திவிஜ் சரண் இணையும் தோல்வியடைந்தது

புனேயில் நடைபெற்று வரும் கேவோ இண்டியா விளையாட்டுப் போட்டியில் கா்நாடக நீச்சல் வீரா் ப்ரீஹதி நடராஜ் ஏழு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார் அம்மாநிலத்தைச் சேர்ந்த எஸ் பி லிக்கித்தும் ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளாா்

இரண்டாவது இடத்தில் தில்லி அணியும் மூன்றாவது இடத்தில் ஹரியானா அணியும் உள்ளன